ஆய்வு செய்து வருகின்றனர் நாளை இவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பிரதேசம் மிசோராம் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கான தோ்தல் பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைகிறது ராஜஸ்தான் தெலங்கானா மாநிலங்களில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது பஞ்சாபில் பாகிஸ்தான் எல்லை வரையிலான காத்தாாபூர் சாலைக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையாநாயுடு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் அரசியல் அமைப்பு சுட்டத்தை பாதுகாப்பதும் வலுப்படுத்துவதும் நீதி நிர்வாகம் சுட்டம் இயற்றம் அமைப்புகளின் கடமை என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

மத்தியக் குழுவின் தலைவரும் உள்துறை இணைச் செயலாளருமான திரு டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான குழுவினர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மவாட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக புயல் மழை சேதங்களை நேரடியாக பார்வையிட்டு விவரங்களை சேகரித்தனர்

மத்திய பிரதேசம் மற்றும் மிஸோராம் சட்டப்பேரவைத் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

வாக்காளர்களை ஈப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் அடுத்த மாதம் ஏழாம் தேதி சுட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலும் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பில்வாரா தங்கள்பூர் கோட்டா ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சார பேரணிகளில் உரையாற்றுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆஜ்மீரில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் இதற்கிடையே பல்வேறு தொகுதிகளில் அதிகாரபூர்வ வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடும் அதிருப்தி தலைவர்களை ஆறான்டு காலத்திற்கு கட்சியின் அடிப்பளட உறுப்பினர் பதவியிலிருந்து விலக்கி வைப்பதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது

டேரா பாபா நானக் கர்தா்பூர் சாஹிப் சாலையை பாகிஸ்தானை ஒட்டிய சர்வதேச எல்லை வரை விரிவாக்கம் செய்வதற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள மான் கிராமத்தில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமரீந்தர் சிங் ஆகியோர் பங்கேற்கின்றனர்

பாகிஸ்தான் பகுதியில் இந்த சாலை மேம்பாட்டுப் பணிக்கு வரும் புதன் கிழமை அடிக்கல் நாட்டப்படுகிறது இவ்விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் பாகிஸ்தான் செல்லவுள்ளனர்

இது குருநானக் தேவ் தமது இறுதி காலத்தை கழித்த இடமாகும் புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞரும்பழந்தமிழ் இலக்கியத்தில் தோய்ந்தவரும் தினமனி இதழின் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற மூத்த பத்திரிக்கையாளருமான திரு ஐராவதம் மகாதேவன் இன்று அதிகாலை சென்னையில் காலமானார்

உடன்நலக் குறைவு காரணமாக மரணமடந்த அவரது உடல் ஆதம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது

சிந்துசமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட மொழி குடும்பத்துக்கும் உள்ள உறவை ஆய்வின் மூலம் திரு ஐராவதம் மகாதேவன் நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது இறுதிச்சுடங்கு இன்று மாலை சென்னை பெசன்ட் நகர் மயானத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுதலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதும் வலுப்படுத்துவதும் இந்திய மக்களுடன் சேன்ந்து நீதி நிர்வாகம் சுட்டம் இயற்றும் அமைப்புகள் ஆகியவற்றின் கடமை என்று தெரிவித்தார் அரசியல் சட்டம் குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும் அதற்கு கைமாறாக மக்கள் அரசியல் சட்டத்தை பின்பற்றி பாதுகாப்பது அதனை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் விளிம்பு நிலை மக்களின் குரலாக உள்ளது என்றார் நெருக்கடியாள தருணங்களில் நமக்கு வழிகாட்டும் அதன் ஞானம் தொடர்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டாள் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சா் திரு ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்டோர் உரையாற்றினர் அரசியல் அமைப்பு தினத்தையொட்டி குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெிவித்துள்ளனர் அரசியல் சட்டத்தில் இடம் பெற்றுள்ள விழுமியங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமென்று அவர்கள் கூறியுள்ளனர் குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு வெளியிடுள்ள வாழ்த்துச் செய்தியில் அரசியல் சுட்ட அமைப்புகள் மீதும் நடைமுறைகள் மீதும் மக்கள் நம்பிக்கையும் மதிப்பும் வைக்க வேண்டுமென்று கூறியுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பணியாற்றிய மாமனிதர்களின் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார் நமது அரசியல் சட்டம் குறித்து நாம் பெருமிதம் கொள்கிறோம் என்றும் அதிலுள்ள மாண்புகளை பற்றி நிற்க உறுதி ஏற்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இந்த தாக்குதல் சும்பவங்களில் உயிரிழந்தோருக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் கடற்கரையோர பகுதியில் பயங்கரவாதிகள் நுழைய முடியாத வகையில் பலஅடுக்கு கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யபட்டிருப்பதாக கப்பற்படை தளபதி அட்மிரல் சுனில் லன்பா பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்

இந்த தூக்குதலுக்கு பொறப்பான லஷ்கள் ஈ தாய்பா மற்றும் அதன் துணை அமைப்புகளுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும் என்ற ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை பாகிஸ்தானும் மற்ற நாடுகளும் பின்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சள் திரு மைக் பாம்பியோ வலியுறுத்தியுள்ளார்

இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களின் சார்பில் இந்த பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் மூத்த அதிகாரி திரு பரத் ஒரா மும்பையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் இதனால் வாடிக்கையாளர்களின் தேவைகள் எளிதில் பூர்த்தி செய்யப்படுவதுடன் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இவர்களில் எட்டு பேர் மேற்குவங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக ஊதியத்துடன் தச்க வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக மேற்குவங்கத்தைச் சேர்ந்த முகவர் ஒருவர் வாக்குறுதி அளித்து சென்ற மாதம் அவர்களை தான்சானியாவுக்கு அனுப்பிவைத்ததாக கூறப்படுகிறது